குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மூன்று நாள் பயணமாக இன்றுமாலை தமிழகம் வருகிறார்

பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வு பிரச்சனையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் இரண்டு மணிவரை ஒத்திவைக்கப்பட்டன

நரேந்திரமோதி இந்திய பங்களாதேஷ் இடையேயான மைத்ரி சேது பாலத்தை காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார் திரிபுரா மற்றும் பங்களாதேஷ் இடையே பாயும்

இதன்மூலம் இரு நாடுகளின் வர்த்தகமும் பொதுமக்கள் போக்குவரத்தும் மேம்படும்

மக்களவை இன்று கூடியதும் காங்கிரஸ் இடதுசாரி திமுக தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா கட்சிகளின் உறுப்பினர்கள் அவையின் மைய பகுதியில் குழுமி அரசுக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள் அவை தலைவர் திரு

அப்போது பேசிய அவை துணைத்தலைவர் ஹரிவஞ்ச் உறுப்பினர்கள் இப்பிரச்சனையை விவாத நேரத்தில் எழுப்பலாம் என்று கூறினார் இருப்பினும் தொடர்ந்து அமளி நிலவவே மாநிலங்களவையும் பிற்பகல் இரண்டுமணி வரை ஒத்திவைக்கப்பட்டது

மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இன்று இதனைத் தெரிவித்தஅவர் அண்மையில் காங்கிரஸ் தலைவர் திரு

நாட்டின் கட்டமைப்பு மேம்பாடுடன்கூடிய வளர்ச்சி என்பது நிதி பிரிவின் தோள்களில் ஏற்றப்பட்டுள்ள ஒரு பொறுப்பு ஆகும் என்றும் அவர் கூறினார்

சஞ்சீப் வழக்கு பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் இம்மனுமீது எந்த இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று கூறியது

மமமம இருவரி நீலகிரி மாவட்டம் காந்தல் முக்கோணம் பகுதியில் மகளிர் சுய உதவி குழுவினர் உறுப்பினர்கள்மூலம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு கோலப்போட்டியை ஆட்சி தலைவர் திருமதி

நேரு யுவகேந்திரா மூலம் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியையும் கையெழுத்து இயக்கத்தையும் அவர் துவக்கிவைத்தார்